நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

நிறைவடைந்த தினத்தை கருப்பு நாளாக பிஜேபி இன்று அனுசித்தது

வடிவிலேயே செயல்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களின் பயனாளிகளுடன் பிரதமா் திரு

காணொலி காட்சி மூலம் நாளை காலை ஒள்பதரை மணிக்கு கலந்துரையாடுகிறார்

போதை பழக்கம் மக்கள் வளர்ச்சித் திட்டங்களுக்கான இலக்கை அடைவதற்கும் தேச பாதுகாப்பிற்கும் பெரும் சவாலாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் முதலீடுகளைஈா்ப்பதில் இந்தியா உலகளவில் தலைசிறந்த நாடாக திகழ்கிறது என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று ஆசிய கட்டமைப்பு வசதிக்கான முதலீட்டு வங்கியின் மூன்றாவது ஆண்டு கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் நீடித்த பொருளாதார வளர்ச்சி அரசியல் ஸ்திரத்தன்மை வர்த்தகம் புரிவதற்கான உகந்த ஒழுங்குமுறை விதிகள் ஆகியவை மூலம் தங்களின் முதலீடுகள் பாதகாக்கப்படும் என்று முதலீட்டாளாகள் எதிபாா்ப்பதாக பிரதம் கூறினார் உள்நாட்டு சந்தை திறன்மிக்க தொழிலாளர்கள் மற்றும் சிறந்த கட்டமைப்புகள் ஆகிய அம்சங்கள் முதலீட்டாளர்களை பெரிதும் ஈர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் மாற்றியமைக்கப்பட்ட வாத்தக நடைமுறைகள் மற்றும் வரிசீர்திருத்தங்கள் நாட்டில் வாத்தகம் புரிவதை எளிமையாக்கி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் நிதிநிலைகட்டுக்குள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இதேநிலை தொடர்ந்து நீடிக்க தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் வட்டி விகிதம் வளரும் நாடுகள் தாங்கக் கூடியதாகவும் நீண்டகால அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான ஆதாரங்களை கண்டறிவது சவாலான செயல் என்று கூறிய பிரதம் ஆதார வளங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் வங்கிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றம் தெரிவித்தார்

மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு உரையாற்றிய பிரதமர் அவசரநிலைக்கு எதிராக போராடியதை நினைவு கூர்ந்தார் அவசரநிலை காலத்தில் அரசியல் அமைப்பின் பாதுகாப்பு குறித்து பேசியவர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார் தோதல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்கு இபந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்த காங்கிரஸ் கட்சியின் விமர்சனங்கள் அக்கட்சியின் இயலாமையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார்

இதையொட்டி ஜம்மு காஷ்மீரில் நடடபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு

இதில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மாநில தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் ஷெட்யூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சுட்டம் அதன் பழைய வடிவிலேயே செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சா் திரு தாவர் சந்த் கெலாட் தேவைப்படும் பட்சத்தில் அவசர சட்டத்தை கொண்டு வரவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறினார் வேலைவாய்ப்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை அரசு அமல்படுத்தும் என்று அமைச்சர் கூறினார் எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களின் உயர் கல்விக்காக மத்திய அரசு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக புகாரின் பேரில் மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகளுக்கு எதிராக முன் ஜாமீன் பெறுவதற்கான அம்சுங்கள் இச்சுட்டத்தில் இடம் பெற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறபரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசு மனுத்தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொழில்துறையில் பணிபுரியும் செயல்நிலை ஊழியர்கள் தவிர மற்ற அரசு ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓவர் டைம் ஊதியத்தை நிறுத்துவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு பணியாளாகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயல்நிலை ஊழியர்களுக்கான ஓவர் டைம் ஊதியம் வழங்குவது பயோமெட்ரிக் வருகைப் பதிவேட்டுடன் இணைக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதேசமயம் இத்தகைய செயல்நிலை ஊழியர்களுக்கான ஒவர் டைம் ஊதியம் உயர்த்தப்படமாட்டாது என்றும் அமைச்சகம் தெளிவுப்படுத்தியுள்ளது பாஸ்போா்ட் பெறவதற்கான செல்போன் செயலியை வெளியுறவு அமைக்சா் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இன்று தொடங்கி வைத்தார் புதுகில்லியில் இன்று பாஸ்போா்ட் சேவை தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இந்த புதிய செயலியை அறிமுகப்படுத்தினார் பின்னா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவா் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் இந்த செயலி மூலம் பாஸ்போா்ட் பெற விண்ணப்பிக்க முடியும் என்று கூறினார் இந்த செயலி மூலம் விண்ணப்பிப்பவர்கள் சமர்ப்பித்துள்ள முகவரியை காவல்துறை மூலம் சரிபார்க்க முடியும் என்றும் அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்தவுடன் விண்ணப்பித்தவா்களின் பாஸ்போா்ட் அவா்களின் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பாஸ்போா்ட் வழங்கப்படும் விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதை கட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த செல்போன் செயலி மேலும் ஒரு எளிய முறை என்று கூறினார்

தீர்மானத்தின் நகலுடன் முதலமைச்சர் இணைத்துள்ள கடிதத்தில் அணை சம்பந்தப்பட்ட மாநிலங்களை கலந்தாவோசித்த பிறகே இந்த மசோதாவை முன்ளெடுத்து செல்ல வேன்டும் என்றும் அதுவரை நிறுத்தி வைக்குமாறும் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார்

சமூக பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் பயனடைந்தவர்களின் அனுபவங்களை கேட்பதற்கு தாம் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக பிரதம் தமது டிவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சி டிடி நியூஸ் நரேந்திரமோடி செல்போன் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும் போதை பழக்கம் மக்கள் வளா்ச்சித் திட்டங்களுக்கான இலக்கை அடைவதற்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் பெரும் சவாலாக இருப்பதாக குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா் மது மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பான சேவை புரிந்தோருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று விருதுகளை வழங்கினார் இன்று சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினம் கடைப்பிடிக்கப்படுவதைபொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான விருதுகள் வழங்கப்பட்டன பொருள்களின் பயன்பாடுகள் மற்றும் குடிப்பழக்கம் ஆகியவற்றால் போகைப் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் இளம் தலைமுறையினர் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்கள் சட்டத்திற்கு புறம்பாள வகையில் போதைப் பொருள்களை தவறான வழியில் உபயோகிப்பதன் மூலம் அவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் போதைப் பொருள் தடுப்புப் நடவடிக்கைகள் விழிப்புணர்வு பிரக்சுரங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகள் மூலம் இப்பிரக்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரகத் தலைவா் தெரிவித்தாா் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் ஆகியோர் ஒன்றிணைந்து மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் எல்லைப் பகுதிகளில் தீவிரவாத செயல்களுடன் போதைப் பொருள் கடத்தலும் அதிகித்து வருவதாக கூறிய அவர் அவற்றை தடுக்க பாதுகாப்பு படையினர் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார்

இந்தியா மற்றும் நான்கு ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சோயாபீள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கான இறக்குமதி வரியை சீனா குறைத்துள்ளது

இதனையடுத்து இந்தியா தென்கொரியா பங்களாதேஷ் வாவோ மற்றும் இலங்கையிலிருந்து இறக்குமதி கெய்யப்படும் கோயாபீன்களுக்கான இறக்குமதி வரி மூன்று கதவீதத்தில் இருந்து பூஜ்ஜியம் சதவீதமாக குறைக்கப்படுகிறது ரசாயனம் வேளாண் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் துணி வகைகள் இரும்பு மற்றும் அலுமினயப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா பெருவையும் டென்மார்க் பிரான்சையும் எதிர்கொள்கின்றன இரவு பதினொன்றரை மணிக்கு நடைபெற உள்ள போட்டியில் நைஜீரியா அர்ஜென்டினாவையும் ஐஸ்லாந்து குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன தேசிய சீனியர் தடகளப் போட்டிகள் குவஹாத்தியில் இன்று தொடங்கியது இப்போட்டியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்ச் திரு சிவானந்த் சோனாவால் கலந்துகொண்டு போட்டிகளை முறைப்படி தொடங்கி வைத்தார்